வருமாறு பிரதமர் திரு நரேந்திரமோடி அழைப்பு விடுத்துள்ளார்

என்று இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது

அமலாக்கத்துறை குற்றம் காட்டியுள்ளது இத்தகைய குற்றங்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் எச்சரித்துள்ளார்

தெரிவித்துள்ளனர்

இனி விரிவான செய்திகள் சுவாமி விவேகானந்தரின் வாழ்க்கையிலிருந்து பாடம் கற்றக்கொண்டு ஒரு புதிய இந்திபாவை நிர்மாணிக்கும் பணியில் மக்கள் ஈடுபடவேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியிருக்கிறார்

இதில் தில்லியில் இருந்தபடி காணொலிக்காட்சி மூலம் பேசிய பிரதமர் ஒரே பாரதம் உறுதியான பாரதம் என்பதே சுவாமி விவேகானந்தரது உரையின் சாராம்சம் என்றார் இந்தியாவின் எதிர்காலம் இளைஞர்களின் கையில் இருப்பதாக கூறிய அவர் தற்போது இளைஞர்களிடையே நம்பிக்கை வளர்ந்திருக்கிறது என்றார் வரும் சனிக்கிழமை தொடங்கவுள்ள தூய்மையே சேவை இயக்கம் என்ற பொருள்படும் ஸ்வச்சதா ஹீ சேவா திட்டத்தில் பொதுமக்கள் இணைந்து தூய்மையான இந்தியாவை உருவாக்க தங்களது பங்களிப்பை வழங்கவேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக்கொண்டுள்ளார் இத்தொடர்பாக அவர் தமது டுவிட்டர் வலைப்பூவில் வெளியிட்டுள்ள செய்திகள் மற்றும் காட்சிப்படங்களில் இப்பணி மகாத்மா காந்திக்கு தேசம் அளிக்கும் நன்றிக்கடளாக திகழும் என்று குறிப்பிட்டுள்ளார்

ஆதார் அட்டைகளுக்கான பொறுப்பு வகிக்கும் இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் ஆதார் சேர்க்கைக்கான கணினி மென்பொருளை எளிதில் திருடலாம் என்ற குற்றச்சாட்டை மறுத்துள்ளது சில சக்திகள் இத்தகைய தகவல்களை திட்டமிட்டு பரப்புவதாக விமர்ச்சித்துள்ள ஆணையத்தின் தலைமை செயல் அலுவலர் திரு ஏ பி பாண்டே ஆதார் தரவுகள் முற்றிலும் பாதுகாப்பானவை என்றார் ஒருவர் தன்னுடைய கைரேகைகள் மற்றும் கண் அடையாளங்களை பதிவு செய்யாமலும் தனது இருப்பிடம் பற்றிய ஆவணங்கள் இல்லாமலும் ஆதார் அட்டைக்கு விண்ணப்பிக்க முடியாது என்று அவர் விளக்கினார்

அதன் குற்றப்பத்திரிக்கையில் இந்த நிதியை பஞ்சாப் நேஷனல் வங்கியின் மும்பை பிராடி ஹவுஸ் கிளையில் இருந்து தாய்லாந்து பெல்ஜியம் அமெரிக்க ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இத்தாலி ஐப்பான் ஹாங்காங் ஆகிய நாடுகளில் உள்ள நிறுவனங்களுக்கு மாற்றியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்திய வங்கிகளில் மோசடியில் ஈடுபட்டு பின்னர் வெளிநாடுகளுக்கு தப்பிச்சென்ற நபர்களுக்கு எதிராக மத்திய அரசு கடும் நடவடிக்கை எடுத்துவருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியிருக்கிறார் கான்பூரில் உள்ள சத்ரபதி ஷாஹுஜி மகராஜ் பல்கலைக்கழகத்தில் நேற்று நடைபெற்ற பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சியில் அவர் கலந்துகொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வங்கி நிதி மோசடியாளர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க வகை செய்யும் புதிய சுட்டம் இயற்றப்பட்டுள்ளது என்றார் ஜம்மு அருகே தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டிய ஒரு கிராமத்தில் பயங்கரவாதிகள் பதங்கி இருப்பது தெரியவந்துள்ளதையடுத்து அப்பகுதி முழுவதும் பாதுகாப்பு படையினரால் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது ஜஜர் கோட்லி என்ற கிராமத்தில் இன்று காலை எட்டு மணி அளவில் பயங்கரவாதிகள் ஒரு லாரி மூலம் காவல் துறை சோதனை சாவடியை கடந்து செல்ல முயன்றனர் காவல் துறையினர் சோதனை நடத்த முற்பட்டபோது அவர்கள் வாகனத்தில் இருந்து இறங்கி துப்பாக்கியால் சுட்டவாறு தப்பித்துச்சென்றனர் இதையடுத்து அங்கு பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டு தேடுதல் வேட்டை நடைபெற்றுவருவதாக எமது ஜம்மு செய்தியாளர் கூறுகிறார் லாரியின் ஒட்நர் மற்றம் நடத்தனர் கைது செய்யப்பட்டு தீவிர விசாரணை நடைபெற்றுவருகிறது இந்திய விமானப்படை தளபதி ஏர் கீஃப் மார்ஷல் பி எஸ் தனோவா பிரான்ஸ் நாட்டின் ரஃபேல் போர் விமாளங்கள் மற்றம் ரஷ்யாவில் இருந்து வாங்கவுள்ள வான்பாதுகாப்பு ஏவுகணைகள் விமானப்படையை நவீனமாக்குவதற்கு பெரிதும் உதவும் என்று கூறியிருக்கிறார் தில்லியில் இன்று நடைபெற்ற கருத்தரங்கில் பேசிய அவர் பகை நாடுகளின் ரானுவ பலத்திற்கு இணையாக இந்தியா தனது வலிமையை பெருக்கிக்கொள்ள வேண்டும் என்றும் இந்தியாவைப்போல அதிக அச்சுறுத்தல்களை சந்திக்கும் நாடுகள் உலகில் மிகச்சிலவே என்றும் குறிப்பிட்டார் சீனா போன்ற நாடுகள் தங்களது விமானப்படைகளை பெருமளவு நவீனப்படுத்தி இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டனார் வேலூர் மாவட்டத்தில் பிரதமர் வீட்டு வசதி திட்டம் சிறப்பாக நடைபெற்றுவருகிறது

முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலையை வைத்து அருகம்புல் எருக்கம்பு செம்பருத்திப்பு வில்வ இலை போன்றவைகளை கொண்டு பூஜை செய்து விநாயகருக்கு பிடித்தமான கொழுக்கட்டை குண்டல் பொரி அவல் கரும்பு பழங்கள் போன்றவற்றை படையலிட்டு மக்கள் விநாயகர் சதுர்த்தி திருநாளை உற்சாகமாக கொண்டாடுவார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார் விநாயக பெருமானின் திருவருளால் மக்கள் அனைத்து நலன்களையும் வளங்களையும் பெற்று மகிழ்ச்சியுடன் வாழவேண்டும் என்று அவர் தமது வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் உள்ளாட்சி துறையில் ஊழல் நடைபெற்றதாக நிருபித்தால் அமைச்சர் பதவில் இருந்தும் அஇஅதிமுவில் இருந்தும் விலக தயார் என்று அத்துறையின் அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி கூறியுள்ளார் கோவை விமானநிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழம் தற்போது மின் மிகை மாநிலமாக உள்ளது என்றும் மாநிலத்தில் எங்கும் மின்வெட்டு இல்லை என்றும் கூறினார் தெவங்கானா மாநில சுட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளதையடுத்து தேர்தல் ஆயத்தம் தொடர்பாக இந்திய தேர்தல் ஆணையத்தின் முதுநிலை துணை தேர்தல் ஆணையர் திரு உமேஷ் சின்கா இன்று தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்

இலங்கை தனது முக்கிய துறைமுகங்களை சீனாவின் ராணுவ நடவடிக்கைகளுக்கு அனுமதிக்கிறது என்ற குற்றச்சாட்டை அந்நாட்டு பிரதமர் திரு ரணில் விக்ரமசிங்கே மறுத்துள்ளார்

அமெரிக்காவின் பல்வேறு மாகாணங்களை அச்சறுத்தும் சக்தி வாய்ந்த ஃப்ளாரன்ஸ் புயல் கரையை நெருங்கி வருகிறது இதையடுத்து வட மற்றும் தென் கேரலைனா மாகாணங்கள் மற்றும் வெர்ஜினியாவிலிருந்து வட்சக்கணக்கான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டு வருகின்றனர்